மசோதாமக்களவையில் நிறைவேறியது

இலவசபயணஅட்டைவழங்கப்படும் வரைபள்ளிச் சீருடையில் இருந்தால் கட்டணமில்லாமல் மாணவர்கள் பேருந்தில் பயணிக்கலாம் என்றுபோக்குவரத்துத்துறைஅமைச்சர் திரு விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

பதக்கங்களைவென்றது

முன்னதாக இந்தமசோதாமீதானவிவாதத்திற்குபதிலளித்துப் பேசிய சமூகநீதித்துறைஅமைச்சர் திரு தாவர்சந்த் கெல்லாட் பிற்படுத்தப்பட்டவகுப்பினரைமேம்படுத்தவேண்டும் என்பதில் மத்தியஅரகஉறுதியுடன் இருப்பதாகத் தெரிவித்தார்

இந்தமசோதாநிறைவேறியதற்காகதிரு

வரலாற்றுசிறப்பு மிக்கநடவடிக்கை இது எனபிஜேபிதலைவர் திரு அமீத் ஷா கூறியுள்ளார் இது தொடர்பானகோரிக்கைபலஆண்டுகாலம் நிலுவையில் இருந்ததைஅவர் சுட்டிக்காட்டியுள்ளார் புதிய இந்தியாவைஉருவாக்குவதற்கானநடவடிக்கைகளில் இதுவும் இஒன்றுஎன்றுதிரு அமீத் ஷா குறிப்பிட்டார் இலவசபேருந்துபயணஅட்டைவழங்கும் வரைபள்ளிச் சீருடையில் பயணிக்கும் மாணவர்களிடம் பயணச்சீட்டுகேட்கப்படாதுஎன்றுபோக்குவரத்துத்துறைஅமைச்சர் திரு விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

கையடக்கவிலையில்லாபேருந்துபயண அட்டைவிரைவில் வழங்கப்படவுள்ளதாகஅமைச்சர் கூறினார் பள்ளிச் சீருடையில் இருந்தால் கட்டணமில்லாமல் மாணவர்களைஅனுமதிக்கவேண்டுமென்றுட்டுநர் மற்றும் நடத்துனருக்குஅறிவுறுத்தப்பட்டுள்ளதாகஅமைச்சர் தெரிவித்தார்

இணைதளம் மூலம் பல்வேறுதிட்டங்களைமக்குகொண்டுசெல்லதமிழகஅரசுநடவடிக்கைஎடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் சரக்குமற்றும் சேவைவரிவிதிப்பு வரம்பிற்குள் பெட்ரோல் டீசல் மற்றும் மதுபானங்களைகொண்டுவரக்கூடாதுஎன்றும் அவர் கூறினார் மாநிலஅரசின் வருவாய் பாதிக்கப்படக்கூடும் என்பதால் இந்தநிலைப்பாடுஎடுக்கப்பட்டுள்ளதாகதிரு கேசிவீரமணிதெரிவித்தார் உள்ளகோயில்களில் தமிழகத்தில் பாதுகாப்பு பெட்டகஅறைகள் நீதிமன்றம் அளித்தகாலஅவகாசத்திற்குள் ஏற்படுத்தப்படும் என்று இந்துசமயஅறநிலையத்துறைஅமைச்சர் திரு சேவூர் ராமச்சந்திரன் கூறியுள்ளார் வேலூர் மாவட்டம் ரத்தினகிரியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார் மதுரையைப் போல் இதரகோயில்களிலும் அனைத்துசமுதாயத்தினரையும் அர்ச்சகராகநியமிக்கதொடர்ந்துநடவடிக்கைமேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் தமிழகத்தில் உள்ளமாவட்டநாலகங்களில் ஐ ஏ எஸ் தேர்வுக்கானபயிற்சிவகுப்புகள் அடுத்தவாரம் தொடங்கப்படவுள்ளதாகபள்ளிக்கல்வித்துறைஅமைச்சர் திருகே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார் நேற்றுநிகழ்ச்சிஒன்றில் பேசியஅவர் தொடக்கமற்றும் திருப்பூரில் நடுநிலைப்பள்ளிமாணவர்களுக்குஅடுத்தாண்டுமுதல் சீருடைமாற்றப்படும் என்றும் தெரிவித்தார் ஆடிப்பெருக்குவிழா இன்றுகொண்டாடப்படுகிறது

இந்தியாவுடனானஅமைதிப் பேச்சுவார்த்தைகளைமீண்டும் தொடங்க விரும்புவதாகபாகிஸ்தான் கூறியுள்ளது ஜிம்பாப்வேயில் நடைபெற்றுவரும் வன்முறைச் சம்பவங்கள் காரணமாக்களின் இயல்பு வாழ்க்கைபாதிக்கப்பட்டுள்ளது ஐம்மு கஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்டநடவடிக்கைகளில் இரண்டுதீவிரவாதிகள் சுட்டுக்கொல்லப்பட்டனர் அரசுமுறைப் பயணமாககஜகஸ்தான் சென்றுள்ளவெளியுறவு அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் அந்நாட்டில் வசிக்கும் இந்தியாவம்சாவளியினரிடையேநேற்றுஉரையாற்றினார்

சுதந்திரபோராட்டவீரர் தீரன் சின்னமலையின் நினைவு தினம் இன்றுஅனுசரிக்கப்படுகிறது சிலைதிருட்டுவழக்குகளைசிபிஐவிசாரணைக்குமாற்றிதமிழகஅரசுநேற்றுஅரசாணைபிறப்பித்துள்ளது கிழக்குவட்டாரபோக்குவரத்துஅலுவலகத்தில் நடைபெற்றலஞ்சஒழிப்பு சோதனையில் சேலம் பெருமளவு ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது

கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்திய இணைசீன இணையைஎதிர்கொள்கிறது

எஞ்சியவீரர்கள் சொற்பரன்னுக்குவிக்கெட்டுக்களைபறிகொடுத்தனர்